திருவையாறில் இந்தஆண்டு இறுதிக்குள் இசைஅருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றுதமிழ் வளர்ச்சித் துறைஅமைச்சர் திரு

முத்தலாக் முறையைஒழிக்கவகைசெய்யும் இந்தமசோதாவைசட்டஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கடும் அமளிக்கிடையேதாக்கல் செய்தார் இந்தமசோதாவுக்குஎதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மசோதாவிற்குகாங்கிரஸ் உறுப்பினர் திரு

பிரேமச்சந்திரன் ஏஐஎம்ஐஎம் உறுப்பினர் திரு அசாகதீன் ஒவாசிஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர்

சேரளாவைச் சேர்ந்தஆர்எஸ்பிகட்சிஉறுப்பினர் திரு

பிரேமச்சந்திரன் தாக்கல் செய்த இந்தமசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொதுவிநியோகதிட்டத்தின்கீழ் வழங்கப்படும் மண்ண்ணை க்குவரிவிலக்குஅளிக்கவும் அரிசிமற்றும் இதரஉணவு தானியங்கள் சவ்வரிசி தீப்பெட்டி உரம் மற்றும் பூச்சிக் கொல்லிகள் மீதானவரிவிலக்குதொடர்பாகவிரைந்துமுடிவெடுக்கவேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் திருவையாறு இசைக்கல்லூரி வளாகத்தில் இந்தஆண்டு இறதிக்குள் இசைஅருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றுதமிழ் வளர்ச்சித் துறைஅமைச்சர் திரு

தமிழகஅரசின் கலைப் பண்பாட்டுத் துறைசார்பில் சென்னையில் நடைபெற்ற இசைவிழாநிகழ்ச்சியில் நேற்றுகலந்துகொண்டு போட்டிகளில் வெற்றிபெற்றமாணவமாணவிகளுக்குபரிசுகளைவழங்கிப் பேசிய அமைச்சர் படைப்பாக்கம் மற்றும் இசைக்கான பங்களிப்பு ஆகியவற்றில் சிறப்பானபட்டியலில் உலகஅளவில் சென்னையை யுனெஸ்கோஅமைப்பு அங்கீகரித்தேர்வு செய்துள்ளதுஎன்றார்

கோவில்பட்டி மாவட்டஅரசுமருத்துவமனையில் விரைவில் எட்டுகோடி ரூபாய் செலவில் எம் ஆர்ஐ ஸ்கேன் வசதிநிறுவப்படும் என்றுமாநிலஅமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார்

மாணவர்களுக்குகல்விகாரணமாகஏற்படும் மனஅழுத்தத்தைகுறைக்கஉளவியல் ரீதியாகஅவர்களைமதிப்பீடுசெய்யும் சிறப்பு திட்டத்தைதமிழகஅரசுஉருவாக்கவேண்டும் பாடக் என்றுசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தற்கொலைகளுக்குஒருபோதும் ஆசிரியர்களைபொறுப்பாக்கமுடியாதுஎன்றுகூறி காவல்குறையின் மனுவையும் தள்ளுபடிசெய்துநீதிபதிஉத்தரவிட்டார் அதேநேரத்தில் மாணவர்கள் அதிகமதிப்பெண் பெறுவதற்காகஆசிரியர்களின் நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு அதிகமன அழுத்ததைஏற்படுத்துவதாககுறிப்பிட்டநீதிபதி மேல்நிலைக் கல்விமுதல் கல்லூரிக் கல்விவரைபயிலும் மாணவர்களின் மனநிலையமதிப்பீடுசெய்யும் வகையில் சிறப்புப் பாடத் திட்டத்தைஉருவாக்கவேண்டும் என்றுதமிழகஅரசுஉத்தரவிட்டார் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்குஎதிரானகுற்றங்களைகண்டறிந்து உரியநடவடிக்கைகளைகாவல்துறையினர் மேற்கொள்ளவேண்டும் என்றுசென்னையர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதுகுறித்துகாவல்துறையினர் விசாரிக்கவேண்டும் என்றும் நீதிபதிகள் கிருபாகரன் அப்துல் குத்தூஸ் ஆகியோர் அடங்கியஅமர்வு கூறியது

நடிகர் சங்கத் தேர்தலைநிறுத்திவைத்தபதிவாளர் பிறப்பித்தஉத்தரவுக்குசென்னைஉயர்நீதிமன்றம் இடைக்காலத் தடைவிதித்துள்ளது

செய்தமனுவைவிசாரணைக்குஏற்றுக் கொண்டநீதிபதிஆதிகேசவலு அனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டதால் திட்டமிட்டபடிநாளைதேர்தல் நடத்தஅனுமதிஅளித்தார் இந்தவழக்கில் தீர்ப்பு வரும்வரை வாக்குஎண்ணிக்கையைநிறுத்திவைக்குமாறும் அவர் உத்தரவிட்டார் வறட்சியைசமாளிக்கவேலூர் மாவட்டத்தில் கணியம்பாடிஅருகேநாகநதிபகுதியில் தேசியஊரகவேலைஉறுதிட்டத்தின்கீழ் அமைக்கப்பட்டநீர் செறிவுட்டும் கிணறுகளால் கோடைகாலத்திலும் மக்களுக்குதட்டுப்பாடின்றிதண்ணீர் கிடைப்பதாக் மாவட்டஆட்சியர் திரு

வசுந்தராதேவிஅறிவித்துள்ளார்

இதனால் இலங்கை அரையிறுதிக்குமுன்னேறும் வாய்ப்பைநெருங்கியுள்ளது